மேற்கொண்டு இயல்பு நிலை திரும்புவதற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு உத்தரவிட்டிருப்பதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

புயலால் பாதிக்கப்பட்டுள்ள தமிழகத்திற்கு அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார்

மேற்கொள்ளப்படும் என்று மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி கூறியுள்ளார்

புயல் குறித்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டவுடன் தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை வாரியம் மேற்கொண்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பாராட்டுக்குரியது என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் உட்பட பலர் பாராட்டியுள்ளனர் மாலத்தீவில் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு

பதவியேற்பு நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை கலந்து கொள்கிறார் இனி விரிவான செய்திகள் கஜ புயல் மற்றும் மழையால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் போர்க்கால அடிப்படையில் நிவாரணப் பணிகளை மேற்கொண்டு இயல்பு நிலை திரும்புவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு சும்பந்தப்பட்ட துறைகளுக்கு உத்தரவிட்டிருப்பதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்குள்ளார் சேலம் மாவட்டம் ஒமலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புயல் மழை குறித்து மக்கள் அச்சமடைய வேண்டாம் என்று கேட்டுக் கொண்டார்

இன்று தொலைபேசியில் தொடர்பு கொண்ட அவர் தமிழகத்துக்குத் தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று முதலமைச்சரிடம் உறுதியளித்தார் இது தொடர்பாக மத்திய உள்துறை செயலாளருக்கு அறிவறுத்தப் பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் மாநில அரசு புயல் பற்றிய எச்சிக்கை கிடைத்தவுடன் விரைந்து செயல்பட்டு முன் தயாரிப்பு பணிகள் மேற்கொண்டதால் உயிரிழப்பு குறைந்துள்ளதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சள் திரு ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார்

கஜ புயல் காரணமாக தஞ்சை திருவாரூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை என அனைத்து பகுதிகளிலும் சேதமடைந்துள்ள மின் கம்பங்கள் மற்றும் மின் கோபுரங்களை சீரமைக்கும் பணிகள் மின்வாரிய பணியாளாகள் மூலம் முழு வீச்சில் நடைபெற்று வருவதாக மின்துறை அமைச்சா் திரு பி தங்கமணி தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாளை மாலைக்குள் அங்கு மின் விநியோகம் சீராகும் என்றார் மருத்துவமனைகள் குடநீர் நீரேற்றும் நிலையங்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய இடங்களில் உடனடியாக மின் விநியோகம் கொடுக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு தங்கமணி குறிப்பிட்டார் திருவாரூர் மாவட்டத்தில் மோசமான பாதிப்பு ஏற்பட்டுள்ளபோதும் மீட்பு நடவடிக்கைகள் திதமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்று மாநில உணவு அமைச்சள் திரு காமராஜ் தெரிவித்துள்ளார்

அனைத்து முகாம்களிலும் தேவையான அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

கஜ புயல் குறித்து வாளிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை வெளியிட்டவுடன் தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை வாரியம் மேற்கொண்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பாராட்டுக்குரியது என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்

கஜ புயலால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைப்பதற்கும் நோய்த்தடுப்பு நடவடிக்கைகளுக்கும் மாநில அரசு உடனடியாக ஏற்பாடு செய்ய வேண்டுமென்று இந்திய கம்யுனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு இரா முத்தரசன் கேட்டுக் கொண்டுள்ளார்

இப்ராகிம் முகமது சோலி யின் பதவியேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை மாலத்தீவு செல்கிறார்